பயன்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா்

அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் வழங்கியுள்ளது

வெளிநாடுவாழ் இந்தியா் தினத்தையொட்டி அவா்களுக்கான மாநாட்டினை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை சர்வதேச அளவுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டில்தான் அதிகமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் நம் நாட்டில்தாள் குறைவு என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் முக கவசம் வெண்டிலேட்டர் முடு கவச உளட போன்றவற்றை இறக்குமதி செய்வது என்ற நிலையிலிருந்து மாறி தற்போது உள்நாட்டிலேயே அவை உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சவாலான சூழ்நிலையும் திறம்பட மேற்கொள்ளும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது என்பதை வரலாறு உலகத்திற்கு உணர்த்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் இது தமக்கு பெருமை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நம் நாட்டின் காலாச்சுர பெருமைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு இளையோர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இதன்மூலம் வெளிநாடுவாழ் இந்தியா்களை சந்தித்தது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் முன்னதாக இந்த மாநாட்டில் சூரிநாம் அதிபர் திரு சந்திரிக்க பெர்சாத் சந்தோக்கி உரையாற்றுகையில் தங்கள் நாட்டிற்கு இந்தியா வழங்கி வரும் ஆதவிற்கு நன்றி தெரிவித்தாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கள் பேசுகையில் இந்திய வம்சாவழியினா் பிற நாடுகளில் சிறந்து விளங்கி வருவதற்கு சூரிநாம் அதிபர் திரு சந்தோக்கி எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் கூறினாா்

இந்த உயர்நிலைக் குழுவில் நேதாஜி கபாஷ் சந்திரபோஸின் குடும்ப உறப்பினர்கள் வரலாற்று அறிஞர்கள் மற்றும் பலர் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெிவிக்கிறது

இது தொடர்பாக நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற ஒத்திகை நிஷற்ச்சி திருப்தி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகில் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொண்ட அனுபவம் நமக்கு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இத்தகைய தடுப்பூசி இயக்கத்தின் மூலம் போலியோ முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதையும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் சுட்டிக்காட்டினார் இன்று சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடல்சார் ஆராய்ச்சி பணிகளுக்கான கப்பலின் சேவையையும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாகத் தெரிவித்தார்

விரைவில் இந்திய ஆழ்கடல் ஆராய்ச்சியில் மாபெரும் திட்டம் ஒன்றை தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினா்

இஸ்ரோ மற்றும் தேசிய தகவல் தொழில்நுட்ப துறைகளுடன் கடல் ஆராய்ச்சித்துறையும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்று டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

இந்த விபத்தில் ஏழு குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக மகாராஷ்டிரா முதலமைச்சள் திரு உத்தவ் தாக்ரே ககாதாரத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணைக்கும் திரு உத்தவ் தாக்ரே உத்தரவிட்டுள்ளார் இந்த தீ விபத்தில் பத்து பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருப்பது தமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமா குறிப்பிட்டுள்ளார் இதில் காயமடைந்த குழந்தைகள் விரைவில் குணமடைய தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க வேண்டுமென்றம் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வும் இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார் உயிரிழந்த குழந்தைகளிள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹாஷ்வர்தனும் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் இந்த தீ விபத்து சும்பவம் துரதிருஷ்டசவசமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ம்னராஷ்டிரா அரசு சாா்பில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சும் ருபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மனராஷ்டரா அரசு மருத்துவமனைகளில் பாதுனப்பு தணிக்கை மேற்கொள்ளுமாறு அம்மாநில துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் உத்தரவிட்டுள்ளார்

வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் அன்னாரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் குஜராத் அரசியலில் முக்கிய பங்கு வகித்த பெருமைக்குரியவர் மாதவ்சிய் சோலங்கி என்று பிரதமர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அவரது மகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வின் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டினை இறுதி செய்யும் அதிகாரம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்று சென்னையில் அக்கட்சியின் அவைத்தலைவர் திரு மதுசூதனன் தலைமயில் நடைபெற்ற செயற்குழு மற்றும் பொதுக்குழுக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சுட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதற்கு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கும் தீர்மானமும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது

இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் பல்கலைக்காகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளி வாய்க்கால் நினைவுத்துண் இடிக்கப்பட்டுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என்று முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை தமிழர்களுக்கு வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீாசெல்வமும் இந்த துண் இடிக்கப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இந்த சும்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனா் உத்ரகாண்டில் இன்று நில அதிர்வு உணரப்பட்டது இது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி மூன்றாக பதிவானது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது